நரேந்திர மோடி கூறியுள்ளார் மிசோரம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நாளை நடைபெற உள்ள சட்டமன்றத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்கு முடிக்கப்பட்டுள்ளன கஜா புயல் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் இன்று புதுவையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை சந்தித்தனர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று புகுவை போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவல் நடைமுறைகள் மற்றும் வசதிகளை மறுஆய்வு செய்தார்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் டிஆர்எஸ் ஆகிய இரு கட்சிகளிலும் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என்றும் இக்கட்சிகள் ஓரே நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் என்றும் கூறினார் தெலுங்கானா மக்கள் உயிரை தியாகம் செய்து பெற்ற தனி மாநிலத்தில் கடந்த நாலரை ஆண்டு கால டிஆர்எஸ் ஆட்சி வளர்ச்சி எதையும் கொண்டு வரவில்லை என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அண்மையில் திரு ராகுல்காந்தியை அருகில் வைத்துக் கொண்டே டிஆர்எஸ் வாரிசு அரசியல் நடத்துவதாக பேசி இருப்பது விந்தையானது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தெலுங்கானாவில் டிஆர்எஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய பிரதேசம் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் நாளை நடைபெற உள்ள சட்டமன்றத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன

தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து இன்று வீடுவீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன மத்திய பிரதேச சட்டமன்றத் தேர்தலில் ஆளும் பாரதீய ஜனதாவிற்கும் எதிர்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

மிசோரம் மாநிலத்தில் காங்கிரஸ் பிஜேபி மற்றும் மிசோ தேசிய முன்னணியுடன் புதிய கட்சியான சோரம் மக்கள் இயக்கமும் போட்டி களத்தில் உள்ளது

மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா ஷாகித் இன்று புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தை சந்தித்து பேசினார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்னும் இந்தியாவின் கொள்கையில் மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளும் அடங்கும் என்றும் மாலத்தீவுகளின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ இந்தியா எப்போதுமே தயாராக உள்ளதாகவும் குடியரசு தலைவர் கூறினார் இந்தியாவிற்கும் மாலத்தீவுகளுக்கும் இடையே அலாதியான நெருங்கிய நட்புறவு நிலவுவதாக குடியரசு தலைவர் தெரிவித்தார்

பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை நம்பியுள்ள நிலையை மாற்றும் வகையில் ஆராய்ச்சிப் பணிகளை ஊக்குவிப்பதற்கான ரக்சா கியான் சக்தி இயக்கத்தை இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடக்கி வைத்தார் அமெரிக்காவின் சிலிகான் வேலி பகுதியில் உள்ள இந்தியர்கள் தற்போது தாயகம் திரும்பி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடக்க அதிக ஆர்வம் காட்டுவதால் புதுமைகளை ஈர்க்கவும் புதுமைப் படைப்பாளர்களை உற்பத்தியாளர்களுடன் இணைக்கவும் பாதுகாப்பு அமைச்சகம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் புதிய கருத்துகளின் நடைமுறை சாத்தியங்களை முழுமையாக எட்ட ரக்சா கியான் சக்தி இயக்கம் முயல வேண்டும் என்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி அமைப்பு மீண்டும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் பணிகளில் வலியுறுத்தினார்

பேரிடர் சம்பவங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் முன்கூட்டியே கணித்து சொல்வதற்கான வசதிகளையும் மேம்படுத்தினால் பேரிடர் சம்பவங்களுக்கு எதிரான போராட்டத்தில் பாதி வென்றதற்கு சமம் என்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

மனிதர்களின் தவறுகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுவதே பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என்று அமைச்சர் தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மை திறன்களில் இந்தியா நன்கு முன்னேறி இருப்பதாகவும் இன்று பேரிடர் பாதிப்புகளை குறைப்பதில் உலகம் இந்தியாவை புறக்கணித்து விட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் கஜா புயல் பாதிப்பு குறித்து தமிழகத்திலும் புதுவையிலும் கடந்த மூன்று நாட்களாக ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் அதன் தலைவர் திரு

நாராயணசாமியை சந்தித்தனர் அப்போது புதுச்சேரியில் கஜா புயல் பாதிப்பு குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தினர் அமைச்சர்கள் தலைமைச்செயலர் மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர் அப்போது கஜா புயல் பாதிப்பு குறித்த புதுவை அரசின் அறிக்கை மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு தேவையான நிதி உள்ளிட்ட செயல் விளக்கத்தை முதலமைச்சர் அளித்தார் கஜா புயலின் போது புதுவை அரசுமேற்கொண்ட நிவாரண நடவடிக்கைகளையும் அப்போது அவர் விவரித்தார் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மக்களுக்கு நிவாரண தொகை வழங்கப்பட்டது குறித்தும் அவர் விளக்கினார் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவின் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு காரைக்காலில் கஜா புயலால் ஏற்பட்ட சேதம் குறித்த அறிக்கை இன்னும் ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் சமர்பிக்கப்படும் கஜா புயல் வீசியபோது மாவட்ட நிர்வாகம் திறம்பட செயல்பட்டதாக குறிப்பிட்ட அவர் புதுச்சேரி அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக அவர் கூறினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவல் நடைமுறைகள் மற்றும் வசதிகளை மறுஆய்வு செய்தார்

போக்குவரத்து துறையில் பரிவகன் மென்பொருள் மூலமான இ சலான் நடைமுறையை விரைவில் அமலுக்கு கொண்டு வரவும் அவர் கேட்டுக் கொண்டார்

மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் நம்பகத் தன்மையை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் ஆணையம் இந்த தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது புதுவையில் நேற்று பிஜேபி நடத்திய கடையடைப்பு போராட்டத்தின் போது சுற்றுலா வாகனங்களை சேதப்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து இழப்பீடு பெற்று தரக் கோரி சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் இன்று லாஸ்பேட் காவல்நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

புதுவையில் ஐய்யங்குட்டிபாளையத்தில் உள்ள சி பிரிவு ஏஎப்டி பஞ்சாலையை சேர்ந்த ஊழியர்கள் சம்பள நிலுவைகளை வழங்க கோரி இன்று ஆலையின் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது ஏறி அங்கிருந்து குதிக்கப் போவதாக அச்சுறுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பஞ்சாலை தொழிலாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கீழே இறங்கி வந்தனர்

தலைமை தேர்தல் ஆணையர் பதவியில் இருந்து திரு

பி

முன்னாள் அரசு அதிகாரியான திரு சுனில் அரோரா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார்

இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் சம்மேளனம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டிற்கான சின்னத்தை மத்திய தொழில் வர்த்தக துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு இன்று வெளியிட்டார் சர்வதேச மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்தின் முதுகெலும்பே போக்குவரத்து கட்டமைப்பு தான் என்றும் உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றான இந்தியா அனைத்து நாடுகளுடன் போக்குவரத்து தொடர்புகளை மேம்படுத்திக் கொள்ள விழைவதாகவும் அவர் கூறினார்

மீண்டும் தலைப்பு செய்திகள் அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி என்ற கொள்கை அடிப்படையில் அரசு செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மிசோரம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நாளை நடைபெற உள்ள சட்டமன்றத் தேர்தலுக்கான ஏற்பாடுகளும் செய்து அனைத்து முடிக்கப்பட்டுள்ளன கஜா புயல் பாதிப்புகளை பார்வையிட்ட மத்திய குழுவினர் இன்று புதுவையில் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை சந்தித்தனர் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று அலுவல் நடைமுறைகள் மற்றும் வசதிகளை மறுஆய்வு செய்தார்